தமிழ் புத்தாண்டு நாளை கொண்டாடப்படுவதை ஒட்டி ஆளுநர் திரு

எடப்பாடி கே

தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார குடும்பநலத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது

தலைமை தேர்தல் ஆணையராக திரு

புத்தாண்டு வாழ்த்து தமிழ் மற்றும் மலையாள புத்தாண்டான விஷு நாளை கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் விடுத்துள்ள செய்தியில் இந்நாள் அமைதி வளர்ச்சி மகிழ்ச்சி உள்ளிட்டவைகளை நம் ஒவ்வொருவரின் வாழ்விலும் கொண்டு வரட்டும் என்றும் மாநிலத்தின் வளர்ச்சி இனி வரும் காலங்களில் மேம்படட்டும் என்று வாழ்த்தியுள்ளார் மேலும் பொதுமக்கள் அனைவரும் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி வீட்டிலேயே புத்தாண்டை கொண்டாட வேண்டுமென அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

மலையாள மொழி பேசும் மக்களின் வாழ்வில் அன்பையும் மகிழ்ச்சியையும் வழங்கும் ஆண்டாக இந்த விஷு திருநாள் மலரட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் ஆலோசனை நாடு முழுவதும் கோவிட் பரவல் தீவிரமடைந்து வருவதை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி அனைத்து மாநில ஆளுநர்கள் மற்றும் துணைநிலை ஆளுநர்களுடன் நாளை காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்துகிறார்

தொற்று பரவலை கட்டுப்படுத்துவது தடுப்பூசி பணிகளை துரிதப்படுத்துவது உள்ளிட்டவைகள் குறித்து இதில் ஆலோசிக்கப்படும் என தெரிகிறது

இந்நிலையில் மத்திய அரசின் நிபுணர் குழுவின் பரிந்துரையை ஏற்று ரஷ்யாவின் ஸ்புட்னிக் வி தடுப்பூசிக்கு இந்திய மருத்துவ கட்டுப்பாட்டு அமைப்பு அனுமதி கோவிஷீல்டு கோவாக்சின் தடுப்பூசிகள் பயன்பாட்டில் அளித்துள்ளது

இந்நிலையில் பாதிப்பு அதிகம் காணப்படும் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கூடுதல் மருத்துவர்கள் செவிலியர்களை பணியமர்த்த மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை திட்டமிட்டுள்ளது

காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதையடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக லிங்கப்பன் தெரு பாண்டவ பெருமாள் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் தடுப்புகள் அமைக்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது

பொதுமக்கள் ஆர்வமுடன் தடுப்பூசி செலுத்திக்கொள்வதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தர்மபுரி மாவட்டத்தில் தொற்று பரவல் அதிகமுள்ள பகுதிகள் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளாக அறிவிக்கப்பட்டு அங்கு தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இப்பகுதிகளில் நாள்தோறும் ரத்த பரிசோதனைகள் காய்ச்சல் முகாம்களை சுகாதாரத்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர்

நரேந்திரமோடி மரியாதை செலுத்தியுள்ளார் ட்விட்டரில் அவர் விடுத்துள்ள செய்தியில் இந்த அவர்களின் வீரம் மற்றும் தியாகம் நாட்டு மக்கள் அனைவருக்கும் தைரியத்தை கொடுப்பதாக கூறியுள்ளார் மம்தா பானர்ஜி தோதல் நடத்தை விதிமுறைகளை மீறியதாக எழுந்த புகாரையடுத்து திரிணாமுல் காங்கிரஸ் தலைவரும் மேற்குவங்க முதலமைச்சருமான செல்வி

பாதுகாப்பு படைகள் மீது அவதூறு கூறியது உள்ளிட்ட புகார்களின் அடிப்படையில் அவர் பிரச்சாரம் செய்ய தடை விதிக்கப்பட்டிருந்தது

ட்ரயன் மத்திய வனத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் அடங்கிய உயர்மட்ட அதிகாரிகளுடன் காலநிலை மாற்றம் குறித்து ஆலோசனை மேற்கொள்கிறார்

ஏற்கனவே இப்பதவி வகித்த திரு சுனில் அரோராவின் பதவிக்காலம் இன்றுடன் முடிவடைவதை ஒட்டி தேர்தல் ஆணையர்களில் ஒருவரான திரு சுஷில் சந்திராவை குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் நியமித்து உத்தரவிட்டுள்ளார் பிரதமர் யுகாதி தெலுங்கு கன்னட புத்தாண்டான யுகாதி திருநாள் இன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் விடுத்துள்ள செய்தியில் நம் நாட்டின் வளமான கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் வகையில் கொண்டாடப்படும் இத்திருநாள் சமூகத்தில் நல்லிணக்கம் மற்றும் ஒற்றுமையின் உணர்வை வலுப்படுத்தட்டும் என்று கூறியுள்ளார் குடியரசு துணை தலைவர் திரு வெங்கையா நாயுடு வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த புத்தாண்டு நன்னாள் நாட்டில் அமைதி செழிப்பு உள்ளிட்டவைகளை கொண்டு வரட்டும் என்று வாழ்த்தியுள்ளார்

மாவட்டத்தில் உரிய ஆவணங்களின்றி உர விற்பனையில் ஈடுபடுவோர் மற்றும் அதிக விலைக்கு உரங்களை விற்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் எச்சரித்துள்ளார் தமிழ்நாடு வேதாரண்யம் உப்பு சத்யாகிரக இயக்கத்தின் சார்பில் திருச்சி திருவள்ளூர் பேருந்துநிலையம் அருகே உள்ள உப்பு சத்யாகிரக நினைவு ஸ்தூபியில் தண்டி பாதயாத்திரையை நினைவு கூரும் நிகழ்ச்சி இன்று திருச்சியில் நடைபெற்றது

நோன்பின் மாண்புகள் குறித்து திருச்சி மாவட்ட ஜமாத் உல் உலமா செயலாளர் இனாமுல் ஹசன் காசி

திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரி முருகன் கோவிலில் பண்டிகை நாட்களில் மக்கள் கூடுவதை தவிர்க்கும் வகையில் இன்றும் நாளையும் பக்தர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என பொன்னேரி வருவாய் கோட்டாட்சியர் தெரிவித்துள்ளார்

பக்தர்கள் கோவிட் தடுப்பு நெறிமுறைகளை கடைபிடித்து சுவாமி தரிசனம் செய்யலாம் என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது